பிரதமர் திரு நரேந்திர மோடி சர்வதேச முதலீட்டாளர்கள் வட்டமேசை மாநாட்டை இன்று காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைக்கிறார் மத்திய நிதியமைச்சகமும் தேசிய முதலீடு மற்றும் உள்கட்டமைப்பு நிதியமும் இந்த மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்துள்ளன மத்திய நிதியமைச்சர் இணையமைச்சர் ரிசர்வ் வங்கி ஆளுநர் அரசு உயர் அதிகாரிகள் தொழிலதிபர்கள் நிதிச் சந்தை நிபுணர்கள் ஆகியோர் இந்த மாநாட்டில் கலந்து கொள்கின்றனர் ஐரோப்பா கனடா கொரியா ஜப்பான் உட்பட பல்வேறு நாடுகளைச் அமெரிக்கா சேர்ந்த முதலீட்டாளர்களும் முதல் முறையாக இந்த மாநாட்டில் கலந்து கொள்கின்றனர் இயல்புநிலைக்கு திரும்பிக்கொண்டிருப்பதாக நாட்டின் பொருளாதாரம் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் கூறியுள்ளார் புதுதில்லியில் நேற்று பிரதமர் தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவைக் கூட்டத்திற்குப் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வரும் நாட்களில் பொருளாதாரம் மேலும் வேகமெடுக்கும் என்று கூறினார் பல துறைகளில் பொருளாதார வளர்ச்சிக்கான அறிகுறிகள் தென்படுவதாகவும் இந்த ஆண்டு அக்டோபர் மாதம் சரக்கு மற்றம் சேவை வரி கடந்த ஆண்டைவிட அதிகமாக வசூலாகி இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார்

நடப்பு கரீஃப் பருவத்தில் நாடு முழுவதும் நெல் கொள்முதல் கடந்த ஆண்டைக் காட்டிலும் சுமார் இருபது சதவீதம் அதிகரித்துள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சகம் தெரிவத்துள்ளது

தமிழ்நாடு கேரளா ஆந்திரா குஜாத் உள்ளிட்ட பத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் நெல் கொள்முதலில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

தமிழக ஆளுநர் திரு பன்வாரி வால் புரோஹித் புதுதில்லியில் நேற்று பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா ஆகியோரை சந்தித்து பேசினார் தில்லி சென்ற அவர் இன்று குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்தையும் சந்தித்து பேசவுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன தமிழகத்தில் அரசுத் துறையில் பணி நியமனங்கள் ஒளிவு மறைவின்றி தகுதியின் அடிப்படையில் வெளிப்படைத் தன்மையுடன் நிறைவேற்றப்பட்டு வருவதாக மாநில செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் திரு கடம்புர் ராஜூ கூறியுள்ளார் தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலம் தேர்ச்சிப் பெற்ற உடற்கல்வி ஆசிரியர்களுக்கு கோவில்பட்டியில் நேற்று நேரடி பணி நியமன உத்தரவை வழங்கிய பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

பணி நியமனம் பெற்றுள்ள உடற்கல்வி ஆசிரியர்கள் சிறப்பாக பணியாற்றி எதிர்காலத்தில் சிறந்த விளையாட்டு வீரர் வீராங்கனைகளை உருவாக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார்

கவுந்தபாடியில் நேற்று அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கி பேசிய அவர் காவிரி குண்டாறு நதிநீர் இணைப்புத் திட்டத்தால் வீணாக கடலில் செல்லும் தண்ணீர் சேமிக்கப்பட்டு விவசாயத்திற்கு பயன்படுத்தப்படும் என்று கூறினார் விவசாயிகள் பயிர்க் கடன்களை உரிய காலத்திற்குள் திருப்பி செலுத்தினால் வட்டிச்சலுகை வழங்கப்படுவதாகவும் தானியங்களை வங்கியில் வைத்து கடன் பெற்றுக்கொள்ளலாம் என்றும் அவர் தெரிவித்தார் ஆள்லைன் சூதாட்டத்திற்கு தமிழக அரசு உடனடியாக தடை விதிக்க வேண்டும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கேட்டுக்கொண்டுள்ளார் இதுபோன்ற சூதாட்டங்களால் பணத்தை இழந்து பலர் தங்களது உயிரை மாய்த்துக்கொண்டுள்ள நிலையில் தடை செய்வது குறித்து முடிவெடுக்க மேலும் கால அவகாசம் தேவைப்படுவதாக நீதிமன்றத்தில் தமிழக அரசு தெரிவித்திருப்பது கண்டனத்திற்குரியது என்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியுள்ளார் ஆன்லைன் சூதாட்டத்தை தெலங்கானா உட்பட பல்வேறு மாநிலங்கள் தடை செய்திருப்பதையும் திரு மு க ஸ்டாலின் சுட்டிக்காட்டியுள்ளார் தமிழகத்தில் விரைவாக நீதி கிடைப்பதை உறுதி செய்யும்வகையில் மாநில அரசு நீதிமன்றங்களுக்கு தேவையான் கட்டடடங்களை உடலுக்குடன் கட்டித் தருவதாக கென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு ஏ பி சாஹி கூறியுள்ளார்

நீதித்துறையின் தேவையை அரசு விரைந்து நிறைவேற்றித் தருவதாக கூறினார் நீதி என்பது அரசியலமைப்பு சாசனம் மக்களுக்கு அளித்துள்ள உரிமை என்றும் தமிழகத்தில் நீதித்துறை நிர்வாகத்துறை சுட்டமன்றம் ஆகிய அனைத்தும் தங்களுக்குள்ள பொறுப்புகளை உணர்ந்து செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் சென்னையில் அத்தியாவசிய சேவையில் ஈடுபட்டுள்ள அரசுப் பணியாளர்களுக்காக இயக்கப்பட்டு வரும் புறநகர் சிறப்பு ரயில்களில் மேலும் எட்டுவகை ஊழியர்களும் பயணிக்கலாம் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் அரசு தனியார் மருத்துவம் மற்றும் சுகாதாரப் பணியாளர்கள் அத்தியாவசிய பொருட்கள் விநியோகம் மற்றும் சேவை வழங்குவதில் ஈடுபட்டுள்ள அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் அனைத்துவகை கல்வி நிலையங்கள் தனியார் பாதுகாப்பு நிறுவனங்கள் பயனிகள் மற்றும் சரக்குப் பாக்குவரத்து நிறுவனங்கள் குழந்தைகள் மற்றும் முதியோர் பராமரிப்பு மையங்கள் அச்சு மற்றும் மின்னணு ஊடகங்கள் ஆகியவற்றில் பணிபுரிவோர் பார் கவுன்சிலில் பதிவு செய்துள்ள வழக்கறிஞர்கள் ஆகியோரும் புறநகர் சிறப்பு ரயில்களில் பயணிக்க அனுமதிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது

தென்மேற்கு வங்கக் கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு கழற்சி காரணமாக தமிழகத்தில் கோவை திருப்பூர் நீலகிரி மதுரை தேனி திண்டுக்கல் தூத்துக்குடி உள்ளிட்ட பத்து மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வாளிலை ஆய்வு எமயம் தெரிவித்துள்ளது கடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் மிதமான மழையும் ஏனைய மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழையும் பெய்யும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது

ஃபிரான்ஸ் நாட்டிலிருந்து மேலும் மூன்று ரஃபேல் போர் விமானங்கள் நேற்று இந்தியாவுக்கு வந்து சேர்ந்தன

உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட பினாக்கா ஏவுகணை செலுத்து வாகனம் நேற்று ஒடிஷா மாநிலம் சந்திப்பூரில் வெற்றிகரமாக பரிசோதித்து பார்க்கப்பட்டது

ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள முதல் பிளே ஆஃப் சுற்றில் மும்பை அணி தில்லி அணியை எதிர்கொள்கிறது தபாயில் இன்று இரவு ஏழு முப்பது மணிக்கு நடைபெறவுள்ள இந்த போட்டியில் வெற்றி பெறும் அணி நேரடியாக இறுதி போட்டிக்கு முன்னேறும் தோல்வியடையும் அணி நாளை ஐதரபாத் பெங்களூரு அணிகளுக்கிடையே நடைபெறவுள்ள இரண்டாவது பிளே ஆஃப் சுற்றில் வெற்றி பெறும் அணியுடன் மோதும்